பிரதமர் திரு நரேந்திரமோதி இந்திய அமெரிக்க அரசியல் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் நாளை சிறப்புரை ஆற்றுகிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

கோவிட் தொடர்பான அவசர சட்டம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோதி இந்திய அமெரிக்க அரசியல் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் நாளை சிறப்புரை ஆற்றுகிறார் புதிய சவால்களை எதிர்கொள்வது என்னும் தலைப்பிலான இம்மாநாட்டில் இந்திய நேரப்படி நாளை இரவு ஒன்பது மணிக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளார் வர்த்தகம் முதலீடு சுகாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்கா இந்தியா இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது

ராஜ்நாத் சிங் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க புதுதில்லியிலிருந்து இன்று புறப்பட்டார்

நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடனான ஆலோசனைக்கூட்டம் நாளை நடைபெறுகிறது

மத்திய அமைச்சர்கள் திரு

இதனிடையே கோவிட்சூழலில் இக்கூட்டத்தொடரை பாதுகாப்பான முறையில் நடத்துவது தொடா்பான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

கோவிட் சூழல் காரணமாக சென்னை கலைவாணா் அரங்கத்தின் பல்வகை கூட்டரங்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் அன்றையதினம் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்படும் இக்கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அன்றையதினம் பிற்பகலில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிலக்கடலை விளைபொருட்கள் பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு பொன்னையா தெரிவித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சுற்றுலா தலத்திற்கு உரிய அனுமதியின்றி யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

கொல்லிமலைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து இருசக்கரம் நான்கு சக்கர வானங்களில் சுற்றுலாவிந்கு அங்கு வந்திருந்த ஏராளமனோர் இன்று காவல்துறையினரால் திருப்பி அனுப்பப்பட்டனர்

பிரவீன் பி

நாகூர் நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் தொழுகைக்காக பக்தர்கள் இன்றுழுதல் அனுமதிக்கப்பட்டனர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மக்கள் தொழுகையில் ஈடுபட்டனர்

பிரான்சின் சைமன் அமெரிக்காவின்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைனின் கோஸ்லோவா செக்குடியரசின் பெட்ரா குவிட்டோவாவையும் ஜப்பானின் நவோமி ஒசாகா இட்டாலியின் கேமிலா ஜியார்ஜியையும் எதிர்கொள்கின்றனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது